நரேந்திரசிங் தோமர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அரசியல் சுட்டத்தில் உறுதி சுசெய்யப்பட்டுள்ள இடஒதுக்கீடு

பின்பற்றப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சுப் திரு ரமேஷ் பொனியால் தெரிவித்துள்ளார்

அமைச்சகங்களின் உயர் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது

கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு எமயம் தெரிவித்துள்ளது புயல் பாதிப்பில் இருந்து காக்க தமிழகத்திற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று பிரதமர் திருநரேந்திர மோடி முதலமைச்சர் திருபழனிசாமியிடம் தெரிவித்துள்ளார்

ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலன்களைப் பாதுகாக்க மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் வேளான் சட்டங்களால் விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சன் திரு அமித்ஷா வேளான்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் இன்று ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர்

நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும்

கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருபவர்கள் நேரடியாக பொதுமக்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றம் சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது அன்றாடம் கடையின் உட்பகுதி மற்றும் பணிபுரியும் அனைத்து பகுதிகளிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட வேண்டும் கடையின் நுழைவாயில்களில் கைகளை குத்தம் செய்ய கிருமிநாசினி வைப்பதும் கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனியாளர்கள் ஆற்டி இடைவெளியில் பனியாற்ற வேண்டும் இதர்கேர்ப விற்பனை செய்யும் பொருட்களை தகுந்த இடைவெளி விட்டு வைக்க வேண்டும் என்றும் அறிவறுத்தப்பட்டுள்ளது கடைகளில் கூட்டம் சேருவதை தவிர்க்கும் வகையில் தகுந்த சமூக இளடவெளியுடன் வாடிக்கையாளர்கள் வரிசையில் நின்று வர ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய சுனதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இட ஒதுக்கீடு தொடர்பாக சந்தேகங்களுக்கு அவர் விளக்கம் அளித்துள்ளார் அரசியல் கட்சிகள் தேவையின்றி மக்களிடையே சந்தேகங்களை பரப்பி வருவதாக அவர் கூறியுள்ளார் இடஒதக்கீட்டு பயனாளிகளுக்கான உரிமை பாதுகாக்கப்படுவதாகவும் அரசியல் அமைப்புச் சுட்டத்தின் சலுகைகள் ஏதம் நீக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தள்ளார் நீட் மற்றும் ஜெ இ இ யு ஜி சி நெட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் மூலமாக கல்லூரி படிப்புகளுக்கான இடஒதுக்கீடும் பேராசிரியர் பணி இடங்களுக்கான நியமனங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளா் இதுவரை மத்திய அரகக்கு இடஒதுக்கீடு தொடர்பான எந்த புனரும் வரவில்லை என்றும் திரு ரமேஷ் பொகியால் நிஷாங் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

இந்த சேவைகளை வழங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக சுனதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

தா்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளாா் இணையதள பத்திரிகைக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தியில் ஏகபோக சந்தை தற்போது இல்லை என்றும் உற்பத்தியாளர்கள் நுக்வோரின் கருத்துகளையும் ஏற்று செயல்பட வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தாா் உலகின் ஒட்டுமொத்த பெட்ரோலிய பொருட்கள் நுன்வில் இந்தியா ஆறு சதவீதம் மட்டுமே சராசரியாக பயன்படுத்தி வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தாா் பருவநிலை மாறுபாடுகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட பாரீஸ் ஒப்பந்தத்தை இந்தியாவில் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது

பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள அவ்வப்போது இந்தியா மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் இந்த விஷயத்தில் மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதற்கான வழிமுறைகள் ஆகியவை குறித்து இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கும் விவசாயிகளின் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் குறைந்தபட்ச ஆதரவு நடைமுறை தொடரும் என்று திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளார் விவசாயிகள் நலனை கருத்தில்கொன்டே புதிய வேளான் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறினார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புரெவி புயல் இலங்கை வழியாக நாளை மறுநாள் அதிகாலை பாம்பன் கள்ளியாகுமரி இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு ஸ்மயத்தின் இயக்குனர் திரு புவியரசன் கூறியுள்ளார்

இந்த புயல் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அதி களமழழக்கு வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார்

இதற்கிடையே தமிழகத்தில் இந்த புயலை எதிர்கொள்வதற்காள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாள முன்னேற்பாடு பணிகளை இன்று ராமநாதபுரத்தில் ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அப்பகுதிகளில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன

தென்னாசி மாவட்டத்திலும் புயல் நிவாரண முகாம்கள் புனரமைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது புயல் பாதிப்பில் இருந்து காக்க தமிழகத்திற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திருபழனிசாமியிடம் தெரிவித்துள்ளார் தொலைபேசியில் இன்று தொடர்புகொண்ட பேசிய பிரதமர் தமிழக மக்கள் பாதுகா்பபாகவும் நலமுடன் இருக்க தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார்